சமுத்திரசேதுதிட்டத்தின்கீழ் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மீட்கப்பட்டுகுஜராத் மாநிலம் போர்பந்தருக்குஅழைத்துவரப்படஉள்ளனர்

தீவிரவாதிகள்பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர்

சமுத்திரசேதுதிட்டத்தின்கீழ் ஈரானில் சிக்கியுள்ள இந்தியர்கள் மீட்கப்பட்டுகுஜராத் மாநிலம் போர்பந்தருக்குஅழைத்துவரப்படஉள்ளனர்

இந்தகப்பலில் பயணம் செய்யஉள்ள இந்தியர்களின் பட்டியலைஅந்நாட்டில் உள்ள இந்திய தூதரகம் தயரித்துள்ளது அனைவரதுஉடல்வெப்பநிலைபரிசோதிக்கப்பட்டபின்னர் அவர்கள் ஏற்றப்படுவார் என்றுசெய்திகள் தெரிவிக்கின்றன கப்பலில் இவர்கள் அனைவரும் தனிமனித இடைவெளியுடன் அழைத்துவரப்படுவாா்கள் என்றும் இந்தகப்பலில் மருத்துவபணியாளர்கள் மருத்துவர்கள் ஊட்டச்சத்துறிபுணர்கள் இடம் பெற்றுள்ளனர் மருந்துநிலையம் உணவுப் பொருட்கள் தளிநபர் பாதுகாப்பு உடை முகக்கவசம் உயிர்க்காக்கும் கருவிகள் உள்ளிட்டவையும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது

ஊரடங்கு உத்தரவிலிருந்துதளா்வுகள் அறிவிக்கப்பட்டு வழிபாட்டுத் தலங்கள் வணிகவளாகங்கள் உணவு விடுதிகள் இன்றுமுதல் செயல்படதொடங்கின மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதை அடுத்து அதற்கானநடவடிக்கைகளில் பல்வேறுமாநில அரசுகள் ஈடுபட்டுள்ளன

தமிழகத்தைப் பொறுத்தவரைமதவழிபாட்டுதலங்களைதிறப்பதுதொடர்பாக இதுவரைஎந்தஅறிவிப்பும் வெளியிடப்படவில்லை

காலமாக மூடப்பட்டிருந்ததிருப்பதிவெங்கடேஸ்வரபெருமாள் ஊரடங்கு ஆலயம் இன்றுஅதிகாலைதிறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன

தனிநபர் இடைவெளியுடன் பக்தர்கள் ஏழுமலையானதரிசிக்கஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன

நேற்றிரவு துக்குதல் நடைபெற்ற இடத்தில் இருந்துநான்குதீவிரவாதிகளின் உடல்களும் ஆயுதங்களும் வெடிமருந்துகளும் பறிமுதல் செய்யப்பட்டதாகபாதுகாப்புத்துறைசெய்தித் தொடர்பாளர் திரு ராஜேஷ் கலியாகூறியுள்ளார்

செங்கோட்டையன் இன்றுகாலை முதலமைச்சா் திரு எடப்பாடிபழனிசாமியைசந்தித்துபேசினாா் தோ்வு ஏற்பாடுகள் குறித்து முதலமைச்சருடன் ஆலோசித்ததாகசெய்திகள் தெரிவிக்கின்றன

இந்தநிலையில் அமைச்சா் முதலமைச்சரைசந்தித்து இருப்பதுமுக்கியத்துவம் பெறுகிறது

உலக கடல் தினம் இன்றுகொண்டாடப்படுகிறது

பொதுச்சபைமுடிவு செய்தது

நீடித்த கடல்வளத்திற்கானபுத்தாக்ககண்டுபிடிப்புகள் என்றகருபொருளுடன் இந்தஆண்டுக்கானஉலக கடல் தினம் கொண்டாடப்படுகிறது

கடல் என்பதுஅனைத்துபகுதிக்கும் பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சியைஉருவாக்கக்கூடியதுஎன்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

வங்கக்கடலில் உருவாகியுள்ளகுறைந்தகாற்றழுத்ததாழ்வுப்பகுதியால் மகாராஷ்டிராகடலோரபகுதியில் மழைபொழிவைஅதிகரிக்கும் என்றுஅந்தமையம் கூறியுள்ளது கடந்தகாலங்களில் வங்கக்கடலில் உருவானகாற்றழுத்ததாழ்வு நிலையால் மேற்குகடலோரபகுதிகளில் மழைபொழிவு அதிகரித்ததை இந்தியவானிலைஆய்வுமையதலைமைஇயக்குநர் திரு

தென்னிந்தியாவில் கா்நாடகாவின் உள்பகுதிராயலசீமாவின் சிலபகுதிகள் தமிழகத்தின் பலபகுதிகளில் தென்மேற்குபருவமழைமுன்கூட்டியேபெய்யும் என்றுஅவர் கூறினார்